நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

மாநில அரசுகள் பயன்படுத்த வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றம் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது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

என்றும் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனினடயே தமிழகத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக நாளை தளா்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது பால் விநிபோகம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த தளர்வில்லா முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கோவையில் இன்று மாலை ஐந்து மணி முதல் திங்கட்கிழமை காலை ஆறு மணி வரை தளா்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் படுக்கை வசதிகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கர்ப்பிணி பெண்கள் நலனில் கூடுதல் அகக்றை செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டிலேயே அதிக அளவு அர் டி பி சி ஆர் பரிசோதனைகளை தமிழகம்தான் மேற்கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ப்ளாஸ்மா தானம் செய்ய பலர் முன் வந்திருப்பதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்

இந்த நோய் தொற்றுக்கான தடுப்புப் பணிகள் குறித்த தினசரி ஆய்வுகளை காணொலி காட்சி வாயிலாக தாம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் இன்று முதல் அடுத்த பத்து நாட்களுக்கு தளா்வில்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது அம்மாநிலத்தின் இதர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது

அம்மாநில சட்டப்பேரவை அரங்கம் மூடப்பட்டு இன்றைய பேரவைக் கூட்டம் அதன் வளாகத்தில் திறந்த வெளியில் நடைபெற்றது இன்றைய கூட்டத்தில் பல்வேறு மானியக் கோிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பதவியேற்று மூன்று ஆண்டுகள் இன்று நிறைவுபெறுகிறது

கிராமப்புறங்களின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு வழங்கப்படும் நிதியினை மாநில அரசுகள் அதன் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்று ஊரக வளர்ச்சி மற்றம் பஞ்சாயத்ராஜ் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரகப் பகுதிகளில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பனிகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் கிராமப்பகுதிகளில் வீட்டுவசதி சாலை வசதிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கும் இந்த நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் உர உற்பத்தி மற்றும் விற்பனையை எளிமைப்படுத்துவம் வகையில் சுயசாா்பு இந்தியா என்ற இலக்கின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமது அமைச்சகம் எடுத்து வருவதார மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்தகவுடா தெரிவித்துள்ளார் இது குறித்து எமது செய்தியாளிடம் பேசிய அவர் கப்பல்கள் மூலமாக உரங்களை கடலோர மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகக் கூறினாா் மாநிலங்களுக்கு இடையேயான நீாவழி போக்குவரத்து மூலமாகவும் உரத்தை எடுத்துச் செல்வதற்கு அமைதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பீகார் மாநிலத்தில் பத்து மாவட்டங்களில் வெள்ளம் அபாயக் கட்டத்தாண்டி செல்கிறது

மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இந்திய விமானப்படையின் மூன்று ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு சஞ்ஜய்குமார் ஜா தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்

பெரும்பாலான மக்கள் வீடுகள் மற்றும் கால்கடைகளை இழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தியா இங்கிலாந்து இடையே வா்த்தகம் தொடா்பான உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த உடன்பாட்டின்படி இருநாடுகளும் தங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்தும் விதத்தில் அடுத்தக்கட்ட நடவடிக்கைளில் ஈடுபட ஒப்புக் கொண்டுள்ளன

அடுத்தக்கட்டமாக தில்லியில் இதற்கான கூட்டம் நடைபெறும் என்றும் இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன